அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் சாலைகள் ரயில் போக்கவரத்து எரிசக்தி உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடங்கிவைப்பார் இதைத்தொடர்ந்து அஇஅதிமுக பிஜேபி மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுவார் பின்னர் கிளாம்பாக்கத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து பிரதமர் புதுதில்லி புறப்படுவார் பிரதமரின் வருகையையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புல்வாமா தாக்குதலையடுத்து இந்திய விமானப்படை பாகிஸ்தானில் உள்ள பாலகோட் தீவிரவாத முகாம்கள் மீது நடத்திய துல்லிய தாக்குதல் ராணுவ நடவடிக்கை அல்ல என்றும் அது தீவிரவாத எதிா்ப்பு நடவடிக்கை மட்டுமே என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சா் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா மீது நடத்தப்படும் தீவிரவாத தாக்குதல்களின் வேரானது பாகிஸ்தாளிலேயே காணப்படுகிறது என்ற உண்மை தற்போது மட்டுமின்றி முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காலத்திலிருந்தே சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது என்றார்

முன்னதாக ரிப்பன் மாளிகையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருமதி நிர்மலா சீதாராமன் பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர் ஒய்வூதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோஃபர் கபில் மற்றும் அமைச்சர்கள் கலந்துகொண்டனர்

வருங்கால வைப்பு நிதி தேசிய ஒய்வூதியத்திட்டம் தொழிலாளர் காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றில் அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கக் கூடாது என்பது இத்திட்டத்திற்கான விதிமுறைகளாகும் ஆதார் அட்டை வங்கிக்கணக்கு எண் ஆகியவற்றுடன் அருகில் உள்ள பொது சேவை மையத்தை அணுகி உறுப்பினராக பதிவு செய்துகொள்ளலாம்

இதன் அடையாளமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகம்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிரு ஏழு பேருந்துகளை கொடியசைத்து அனுப்பிவைத்தார்

கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் ஏக்கர் கையகப்படுத்தப்படவுள்ளதாக உள்ளாட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இந்த விரிவாக்கத்திற்குபின் ஏராளமான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கோவையில் அமைய வாய்ப்பிருப்பதால் வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்பு பெருகும் என்றார் கோவை மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சுங்கம் மற்றும் கவுண்டம்பாளையத்தில் புதிதாக பாலம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

மதிமுக விற்கு ஒரு தொகுதியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றுக்கு தலா இரண்டு தொகுதிகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்கு மக்கள் தேசிய கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவற்றுக்கு தவா ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக திரு முகஸ்டாலின் தெரிவித்தார் மதிமுக விற்கு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலின்போது

கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பது பற்றிய ஆலோசனைக்கூட்டம் நாளை மறுநாள் தொடங்கும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார் விவசாய விளைநிலங்களில் உயர்மின் கோபுரங்கள் நிறுவும் திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது

உயர்மின் கோபுரங்கள் அமைப்பதை விவசாயிகள் எதிர்க்கவில்லை என்றும் சாகுபடி நிலங்களை பாதிக்காமல் சாலையோரங்களில் கேபிள்கள் பொருத்தலாம் என்பதே அவர்களின் கோரிக்கை என்றும் இன்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் கூறியுள்ளார் மாவட்டச் செய்திகள் பிரதமரின் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஒய்வூதியத் திட்டத்தை நெல்லை காஞ்சிபுரம் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தொடங்கிவைத்தனர்